வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் சட்டமன்றத் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் துரிதப்படுத்தியுள்ளது புதுச்சேரி கடற்சரை சாலையில் நடைபெறும் சுதந்திர இந்தியாவின் வைர விழா புகைப்படக் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தாராஜன் இன்று தொடக்கி வைத்தார்

இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஒரு சில மாநிலங்களில் கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என குடியரசு துணை தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலங்களவையில் இன்று இந்த வேண்டுகோளை விடுத்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் மக்களிடையே இதுதொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மத்திய சுகாதார அமைச்சகமும் மாநில அரசுகளும் தெரிவித்துள்ள கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்

மக்கள்தொகையை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாட்டுத் திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் உத்தேசம் எதுவும் அரசுக்கு இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு

மகாராஷ்டிரா பஞ்சாப் கர்நாடகா குஜராத் மற்றும் சத்தீஷ்கர் மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இது தவிர கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவ்வப்போது மருத்துவ நிபுணர் குழுக்கள் மூலம் ஆலோசனைகள் வருவதாகவும் சுகாதார வழங்கப்பட்டு மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதன் ஒரு பகுதியாக பொது பார்வையாளர்கள் செலவின பார்வையாளர்கள் காவல் பார்வையாளர்கள் போன்றோர் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

சக்திவேல் தெரிவித்துள்ளார் தற்போது கொரோனா நிலவரம் காரணமாக புதுச்சேரியில் வாக்குசாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தாகூர் அரசுக் கலைக் கல்லூரி ஆகிய இடங்களில் தேர்தல் சிறப்பு பொது பார்வையாளர் திரு மஞ்ஜித் சிங் இன்று பார்வையிட்டார்

அவருடன் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி பூர்வா கர்க் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்

புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் சுதந்திர இந்தியாவின் வைர விழா புகைப்படக் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார் அதனை தொடர்ந்து கண்காட்சியில் வைக்கப்பட்டு இருந்த காந்தி சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கண்காட்சியை பார்வையிட வருபவர்கள் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்

பி மகேஸ்வரி தலைமைச் செயலர் திரு அஸ்வனிகுமார் துணைநிலை ஆளுநரின் தனிச் செயலரும் தகவல் மற்றும் விளம்பரத்துறையின் செயலருமான திரு

சுந்தரேசன் கலைப் பண்பாட்டுத் துறைச் செயலர் திரு நெடுஞ்செழியன் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் ஆகியவற்றின் கூடுதல் தலைமை இயக்குனர் திரு அண்ணாதுரை புதுச்சேரி மக்கள் தொடர்பு கள அலுவலக துணை இயக்குனர் டாக்டர் சிவக்குமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இந்த சுதந்திர இந்தியாவின் வைர விழா புகைப்படக் கண்காட்சியில் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற விடுதலை போராட்டத் தலைவர்களின் இடம்பெற்றுள்ளன

வரும் திங்கட்கிழமை அன்று வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினமே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது

தமிழகம் மற்றும் கேரளாவிலும் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெற்றது

புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தட்டாஞ்சாவடி மற்றும் ஏனாம் தொகுதிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு ரங்கசாமி போட்டியிடுகிறார் உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு பன்னீர்செல்வமும் முன்னாள் அமைச்சர் திரு ராஜவேலு நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் திருபுவனை தொகுதியில் திருமதி கோபிகா மங்கலம் தொகுதியில் திரு

ஜெயக்குமார் வில்லியனூரில் திரு சுகுமாறன் கதிர்காமத்தில் திரு ரமேஷ் இந்திரா நகரில் திரு

கே டி ஆறுமுகம் ராஜ்பவன் தொகுதியில் திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்புத் தர வேண்டும் என குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் சட்டமன்றத் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் துரிதப்படுத்தியுள்ளது புதுச்சேரி கடற்சரை சாலையில் நடைபெறும் சுதந்திர இந்தியாவின் வைர விழா புகைப்படக் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தொடக்கி வைத்தார்